உலகஅளவில்இந்தியாவைபொம்மைதயாரிப்புமண்டல மாகமாற்றுவதற்குதொழில்முனைவோர்முயற்சிகளை மேற்கொள்ளவேண்டும்என்றுபிரதமர்திரு நரேந்திரமோடிகேட்டுக்கொண்டுள்ளார்

ஊட்டச்சத்துவளர்ச்சியில்பொதுமக்களின்பங்களிப்புஅ வசியம்என்றுபிரதமர்தமது மன்கிபாத்உரையில்குறிப்பி ட்டுள்ளார்

தமிழகத்தில்நாளைமுதல்அமல்படுத்தப்படஉள்ளஊரட ங்குதளர்வுகளைமுதலமைச்சர்திரு எடப்பாடிபழனிசாமி அறிவித்துள்ளார்

உலகஅளவில்இந்தியாவைபொம்மைதயாரிப்புமண்டல மாகமாற்றுவதற்குதொழில்முனைவோர்முயற்சிகளை மேற்கொள்ளவேண்டும்என்றுபிரதமர்திரு நரேந்திரமோ டிகேட்டுக்கொண்டுள்ளார்

தமிழ்நாட்டில்உள்ளதஞ்சாவூர் கர்நாடகாவில்உள்ளசென்னப்பட்டனா ஆந்திராவில்உள்ளகொண்டப்பள்ளி அசாமில்உள்ளதுபாரி உத்தரப்பிரதேசத்தில்உள்ளவாரணாசிஆகியநகரங்களி ல் பாரம்பரியமாகபொம்மைதயாரிப்புதொழில்நடைபெறு கிறதுஎன்றுஅவர்தெரிவித்தார் இந்ததுறையில்சிறுகுறுநடுத்தரநிறுவனங்கள்மட்டுமின் றி பெரியநிறுவனங்களும்அதிகமுதலீடுசெய்துஇந்தியாவி ன்பங்களிப்பைஅதிகப்படுத்தவேண்டும்என்றுபிரதமர் கேட்டுக்கொண்டார் பொம்மைகள்உருவாக்கும்முறைகுறித்துபுதியகல்விக் கொள்கையில்பாடத்திட்டமாகசேர்க்கப்படும்என்றும்அவ ர்தெரிவித்தார் நாடுதன்னிறைவுஅடைவதற்குஅனைத்துமக்களும்ஒன்றி ணைந்துபணியாற்றவேண்டும்என்றும்அவர்வலியுறுத்தி னார் சுயச்சார்புஇந்தியாதிட்டத்தின்கீழ்உள்நாட்டிலேயேபுதிய செயலிகளைஉருவாக்குவதில்இளைஞர்கள்மிகவும்ஆர்வ மாகபங்கேற்றதைபிரதமர்சுட்டிக்காட்டினார்

ஆரம்பகாலத்தில்சிறியநிறுவனங்களாகதொடங்கப்படு பவைதான்எதிர்காலத்தில்பெரியநிறுவனங்களாகவளர் ந்து நாட்டின்அடையாளமாகதிகழ்வதாகவும்பிரதமர்குறிப்பி ட்டார் இளைஞர்கள் நாட்டின்பாரம்பரியவரலாறுகளின்அடிப்படையில்கணி னிவிளையாட்டுகளைகண்டுபிடிக்கவேண்டும்என்றும்அ வர்கேட்டுக்கொண்டார் கணினிவிளையாட்டுமற்றும்பொம்மைதயாரிப்புதுறை களில் சுயச்சார்புஇந்தியாதிட்டத்தைசெயல்படுத்துவதற்குஅதி கவாய்ப்புகள்உள்ளதாகவும்அவர்தெரிவித்தார் ஊட்டச்சத்துவளர்ச்சியில்பொதுமக்களின்பங்களிப்புஅ வசியம்என்றுபிரதமர்திரு நரேந்திரமோடிதெரிவித்துள் ளார் ஒவ்வொருமாவட்டத்திலும்ஊட்டச்சத்துஅளிக்கும்பயிர்க ள்விளையும்விவரங்களைஅளிக்கும்மையங்கள்ஏற்படுத் தப்பட்டுஉள்ளதாகவும்பிரதமர்தமது மன்கிபாத்உரையி ல்குறிப்பிட்டார் ஊட்டச்சத்துவளர்ச்சியில்அதிககவனம்செலுத்தவேண்டு ம்என்றும்இதற்காகசெப்டம்பர்மாதம் ஊட்டச்சத்துமாதமாககடைபிடிக்கப்படும்என்றும்அவர் தெரிவித்தார்

இந்தியாவில்தற்போதுபண்டிகைகள்வரும்காலம்என்றுத மதுஉரையில்குறிப்பிட்டபிரதமர் மக்கள்பண்டிகைகளைகொண்டாடும்போதுகட்டுப்பாடு களைகடைபிடிப்பதுமகிழ்ச்சிஅளிக்கிறதுஎன்றும்தெரிவி த்துள்ளார் ஓணம்பண்டிகையைமக்கள்உற்சாகத்துடன்கொண்டாடு கிறார்கள் பூக்களால்வீடுகளைஅலங்கரித்தும் புதியபொருட்களைவாங்கியும்மக்கள்மகிழ்ச்சி அடைகிறார்கள்என்றும்பிரதமர்தெரிவித்தார் தமதுஉரையில்ஆசிரியர்களின்பணிகளைபாராட்டியபிர தமர் புதியகல்விக்கொள்கையில்உள்ளபலன்களைமாணவர்க ளுக்குஎடுத்துசெல்லவேண்டும்என்றுகேட்டுக்கொண்டார் இணையவழிசெஸ்ஒலிம்பியாட்போட்டியில்தங்கப்பதக் கம்பெற்றஇந்தியவீரர்களுக்குபிரதமர்திரு நரேந்திரமோ டிபாராட்டுதெரிவித்துள்ளார் இணையவழிசெஸ்ஓலிம்பியாட்போட்டியில்இந்தியாவும் ரஷ்யாவும்தங்கப்பதக்கம்பெற்றுள்ளன சர்வதேசசெஸ்ச ம்மேளனம்இந்தவெற்றியைஅறிவித்ததும் இந்தியவீரர்களுக்குபிரதமர்பாராட்டுதெரிவித்துள்ளார் இந்தியவீரர்களின்அர்ப்பணிப்புமற்றும்கடினமானஉழை ப்புமிகவும்போற்றத்தக்கதுஎன்றுகுறிப்பிட்டபிரதமர்திரு நரேந்திரமோடி ரஷ்யவீரர்களுக்கும்பாராட்டுதெரிவித்துள்ளார்

எடப்பாடிபழனிசாமிவெளியிட்டு ள்ளார் நோய்கட்டுப்பாட்டுபகுதிகளைத்தவிரமற்றபகுதிகளில் நாளைமுதல்இ பாஸ்இல்லாமல் மக்கள்பயணம்செய்யலாம் வெளிநாடுமற்றும்வெளிமா நிலங்களில்இருந்துவருபவர்களுக்குஇ பாஸ்நடைமுறைதொடரும்என்றுமுதலமைச்சர்தெரிவித் துள்ளார் அனைத்துவழிபாட்டுதலங்களிலும்நாளைமுதல்பொதும க்கள்தரிசனத்திற்குஅனுமதிஅளிக்கப்படுகிறது வழிபாட் டுதலங்களில்பின்பற்றவேண்டியநிலையானவழிகாட்டு நெறிமுறைகளைதனியாகஅரசுவெளியிடஉள்ளதாகவும் முதலமைச்சர்தெரிவித்துள்ளார் மாவட்டத்திற்குள்பொதுமற்றும்தனியார்போக்குவரத்து சேவைநாளைமுதல்மீண்டும்தொடங்கப்படும் மக்கள்வ ழிகாட்டுநெறிமுறைகளைபின்பற்றி பயணம்செய்யலாம்என்றும்அறிவிக்கப்பட்டுள்ளது

தொழிற்சாலைகள் வங்கிகள்மற்றும்இதரநிறுவனங்கள் நூறுசதவிகிதபணியாளர்களுடன்இயங்குவதற்கும்அனு மதிஅளிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களுக்குஇடையேயானரயில்போக்குவரத்துஅனு மதிக்கப்பட்டதடங்களில்மட்டும்இயங்கும்

பள்ளிகள் கல்லூரிகள் திரையரங்குகள் நீச்சல்குளங்கள் அருங்காட்சியகங்கள் சுற்றுலாதலங்கள்மற்றும்பொழுதுபோக்குபூங்காக்கள் போன்றவைமறுஉத்தரவுவரும்வரைமூடப்பட்டிருக்கும் அரசியல் கல்விமற்றும்பொதுவிழாக்களுக்குவிதிக்கப்பட்டதடையு ம்மறுஉத்தரவுவரும்வரைதொடரும்என்றும்தெரிவிக்கப் பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமைகளில்கடைபிடிக்கப்பட்டமுழுஊரடங் குசெப்டம்பர்முதல்கிடையாதுஎன்றும்முதல்வர்அறிவித்தி ருக்கிறார்

வரும்காலத்திலும்மின்னணுபணபரிமாற்றத்திற்குஎவ்வி தகட்டணமும்வசூலிக்கக்கூடாதுஎன்றும்அறிவுரைவழங் கியுள்ளது ரூபேகார்டு பீம் யு பி

சிலவங்கிகள்அந்தவிதிமுறைகளுக்குமுரணாககட்டணம் வசூலித்துள்ளதாகபுகார்கள்வந்ததால் நிதியமைச்சகம்இந்தஉத்தரவைவெளியிட்டுள்ளது

பூஜ்யம்புள்ளிஇரண்டு ஒன்பதுசதவீதநோயாளிகள்மட்டுமேவென்டிலேட்டர்உத வியுடன்சுவாசிக்கும்நிலையில்இருக்கிறார்கள்என்றுசுகா தாரத்துறைதெரிவித்துள்ளது

தேர்வுகள்எழுதும்மாணவர்களுக்குஇலவசமாகபோக்குவ ரத்துவசதிகள்செய்துதரப்படும்என்றுமுதலமைச்சர்திரு சிவராஜ்சிங்சவுகான்தெரிவித்துள்ளார்

நோய்பாதித்தபகு திகளில்பொதுபோக்குவரத்துதடைசெய்யப்பட்டுள்ளது

இந்தியாமற்றும்ஆசியநாடுகளின்சுதந்திரவர்த்தகஒப்பந் தத்தைமறுஆய்வுசெய்வதற்குஇந்நாடுகளின்வர்த்தகஅ மைச்சர்களின்கூட்டத்தில்முடிவுசெய்யப்பட்டுள்ளது இதன்மூலம் இந்தநாடுகள்இடையேவர்த்தகநடைமுறைகளைமேலும்எ ளிமைப்படுத்தவும் தற்போதையகாலத்திற்குஏற்பமாற்றிக்கொள்ளவும்முடிவு செய்யப்பட்டுள்ளது

பியூஸ்கோயல்கலந்து கொண்டார்